குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களை துண்டிவிடுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார்

தொகுதிகளில் நடைபெறுகிறது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளை புதுதில்லியில் நாளை தொடங்குகிறார் அசாம் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் குடியரிமை திருத்தச் சுட்டத்திற்கு எதிராக காங்கிரசும் அதன் தோழனம கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் தும்காவில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் இப்பிரச்சினை தொடர்பாக நாட்டின் சில பகுதிகளில் நடைபெற்று வரும் வன்முறைச் சும்பவங்களுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளே காரணம் என்றும் அவர் குறைகூறினார் இருப்பினும் அதில் அவர்கள் வெற்றிபெறவில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டதாகவும் அவர் கூறினார்

ஆனால் அவர்களை அகதிகளாக வாழ எதிர்க்கட்சிகள் நிர்பந்தப்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கட்சியிடம் மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து திட்டம் எதுவும் இல்லை எனவும் பிரதமர் குறை கூறினார் ஆட்சிக்கு வரவே அந்த கட்சிகள் துடிப்பதாகவும் ஆனால் மக்களின் நலன்களுக்கு குறிப்பாக பழங்குடியினருக்கு அவர்கள் எதையும் செய்யப்போவதில்லை என்றும் பிரதமர் திரு நநரேந்திரமோடி சாடினார்

தன்பத் தியோகர்

இவற்றில் நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட ஐந்து தொகுதிகளில் காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி பிற்பல் மூன்று மணிக்கு முடிவடையும் எஞ்சிய பத்து தொகுதிகளில் வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணிவரை நீடிக்கும்

ஜார்கண்ட் முக்தி மு மோர்ச்சா தலைவர் திரு சிபுசோரன் தனது முதேர்தல் பிரச்சாரத்தில் பழங்குடியினத்தவரை பிஜேபி அரசு பலவீனப்படுத்தி விட்டதாக குற்றம் சாட்டினார் அனைத்து ஜார்கண்ட் மாணவர் சங்கத்தலைவர் திரு சுதீஷ்குமார் மகத்தோ தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கிராமப்புற மக்களுக்கு அதிகாரமளிக்கப்படும் என்று கூறினார் பிஜேபி ஆட்சிபுரிந்த ஐந்தாண்டு காலத்தில் ஜார்கண்ட் மக்களுக்கு எதுவும் செய்யாமல் ஏமாற்றிவிட்டதாகவும் அவர் குறை கூறினார் காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதள் ஜாரக்கண்ட் முக்தி மோர்ச்சா போன்ற கட்சிகளின் தலைவர்களும் தேர்தல் பிரக்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து காங்கிரஸ் கட்சியினர் பொய் உரைகளை பரப்பி வருவதாக பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சும்பித் பத்ரா குற்றம் சாட்டியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் மக்களிடம் பிஜேபி உண்மையை கொண்டு சேர்க்கும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ள உள்ளதாக கூறினார் ஆனால் காங்கிரஸ் இந்த விவகாரத்தில் மக்களை தவறாக வழி நடத்துவதாகவும் அவர் குறை கூறினார் குடியுரிமை திருத்த சட்டம் எந்த ஒரு சமூகத்தினரின் உரிமைகளை பறிக்காது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உறுதியளித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் குடியுரினம திருத்த சுட்டத்திற்கு எதிராக லண்டனில் உள்ள இந்திய தூதரகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்திவருவதாகவும் திரு சம்பித் பத்ரா குற்றம் சாட்டினார் வருமானவரி நிரந்தர கணக்கு எண்ணை ஆதாருடன் இந்த மாத இறுதிக்குள் இணைக்கவேண்டியது கட்டாயம் என வருமானவரித்துறை தெரிவித்துள்ளது

இந்நிலையில் இதற்கான காலக்கெடுவை இந்த மாத இறுதிக்கு நீட்டித்து வருமானவரித்துறை உத்தரவிட்டுள்ளது ஆதார் என்னுடன் வருமானவரி நிரந்தர கணக்கு எண்ணை இணைக்க வருமானவரித்துறைக்கு எஸ் எம் எஸ் மூலம் தகவல் அனுப்பி ஆதாருடன் வருமானவரி நிரந்தர கணக்கு எண்ணை இணைக்க வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கைகளுக்கு காவல்துறையினர் முக்கியத்துவம் அளிக்கவேண்டும் என குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற காவல்துறையினர் தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு பேசிய அவர் சட்டத்தை மதிக்கும் சமுதாயத்தை உருவாக்குவதே குற்றங்களை தடுக்க சிறந்த வழியாகும் என்று கூறினார் சுட்டத்தை மதிக்கும் பழக்கம் நமது வாழ்க்கையின் கவாச்சாரமாக மாறவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் குற்றவாளிகளுக்கு தண்டணை அளிப்பது குறைந்திருப்பது குறித்து அவர் கவலை தெரிவித்தார் காவல்துறையினரின் விசாரணை மற்றும் புலனாய்வு துறைகளில் திறனை மேம்படுத்தவேண்டியது அவசியம் என்று அவர் அறிவுறுத்தினார்

பல்வேறு தொழிலதிபர்களுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனையை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் நாளை மேற்கொள்ளவுள்ளார் மேலும் தொழில்நிறுவனங்கள் விவசாய அமைப்புகள் மற்றும் பொருளாதார நிபுனர்களுடனும் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார் வரும் பிப்ரவரி மாதம் முதல் தேதி நாடாளுமன்றத்தில் இரண்டாவது முறையாக நிதிநிலை அறிக்கையை அவர் தாக்கல் செய்யவுள்ளார் அசாம் மாநில மக்களின் உரிமைகளை பாதுகாக்க தமது அரசு உறுதி பூண்டுள்ளது என அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த் சோனோவால் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார் குடியரிமை திருத்தச் சுட்டம் குறித்து ஒரு சிலர் தவறான தகவலை மக்களிடையே பிரக்சாரம் செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார் மக்களின் நலனுக்கு எதிராக எந்த ஒரு செயலையும் தாம் செய்ததில்லை அசாம் என்று கூறியுள்ள திரு சோனோவால் இந்த பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண தமது அரசு தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் அசாம் நிலைமை பற்றி எடுத்துரைக்க திரு சோனோவால் தலைமயிலான குழு விரைவில் பிரதமரையும் மத்திய உள்துறை அமைச்சரையும் சந்திக்கவிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதையடுத்து குவஹாத்தி திப்ருகட் ஆகிய நகரங்களில் பகல்நேர ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டுள்ளது திப்ருகட் விமான நிலையத்தில் விமானப் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது குவஹாத்தி ரயில் நிலையத்தில் முடங்கியிருக்கும் பயணிகளுக்கு இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்படும் என குவஹாத்தியில் உள்ள இந்திய விமாள நிலைய ஆணையத்தின் மண்டல அலுவலகம் தெரிவித்துள்ளது

இதைபொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் வல்லபாய் படேல் தேசத்திற்கு ஆற்றிய அளப்பரிய சேவையால் ஒட்டுமொத்த மக்களும் ஊக்கம் பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார் இதேபோல சர்தார் படேல் உண்மையான பாரத ரத்னா என்றும் அவர் சுதந்திரப் போராட்டத்திலும் நாட்டை ஒருங்கிணைப்பதிலும் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா புகழாரம் குட்டினார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகரும் சர்தார் படேலுக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார்

கலின்சவுக் கோவிலுக்கு சென்றுவிட்டு பக்தாபூருக்கு பேருந்து ஒன்றில் பக்தர்கள் திரும்பி கொண்டிருந்தனர்

படுகாயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் சும்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காலநிலை மாற்றம் குறித்த ஐநா உச்சிமாநாடு இன்று முடிவு எதுவும் எடுக்கப்படாமல் முடிவடைந்தது

இதில் சர்வதேச சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பலர் கலந்துகொண்டனர் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் சுற்றுச்சூழல் கேடு குறித்து விரிவாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது இரண்டுவார காலம் நடைபெற்ற இந்த மாநாட்டில் முடிவெதுவும் எட்டப்படவில்லை அடுத்த ஆண்டு நடைபெறும் மாநாட்டில் இதுகுறித்து முடிவெடுக்கப்படும் என இதில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது

சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முன்னதாக டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது

பங்களாதேஷில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் பட்டம் வென்றார்